தீர்மானத்தின்மீது இன்று விவாதம் தொடங்குகிறது

இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது

அவரது உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின்மீது இருஅவைகளிலும் இன்று விவாதம் நடைபெறுகிறது மக்களவையில் மத்திய அமைச்சர் திரு பிரதாப் சந்திர சாரங்கி இந்த விவாதத்தை தொடங்கி வைத்து பேசுகிறார் அதேபோல் மாநிலங்களவையிலும் பிஜேபி செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா விவாதத்தை தொடங்கி வைத்து பேசுகிறார் ஜம்மு கஷ்மீர் இடஒதுக்கீடு குறித்த சட்டம் மக்களவையில் இன்று அறிமுகம் செய்யப்படுகிறது அதேபோல் ஆதார் திருத்தச் சுட்ட மசோதாவும் இன்று தாக்கல் செய்யப்படவாம்

ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் அவர்கள் ஜோத்பூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனா் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமா் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் பூரண நலம்பெற இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவர் டுவிட்டரில் வெளியிட்ட செய்தியில் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷாவும் விபத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு தனது அனுதாபங்களை தெரிவித்துள்ளார்

மேலும் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ள முதலனமச்சர் திரு அசோக் கெலாட் ஜோத்பூர் ஆணையர் திரு பி எல் கோத்தாரியை விசாரணை அதிகாரியாக நியமித்துள்ளார் ஹரியானாவில் இன்று நடைபெறவிருந்த விளையாட்டு வீரர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி திடரென ரத்து செய்யப்பட்டது தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் வெற்றிபெற்ற விளையாட்டு வீரர்களுக்கு பரிசளிக்கும் விழா பன்ச் குலா நகரில் இன்று நடைபெறவிருந்தது

இது குறித்து மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனில் விஜ் கூறுகையில் ஒரே நாளில் மூவாயிரம் வீரர்களுக்கு பரிசளிப்பது சாத்தியப்படாது என்பதால் விழா ரத்து செய்யப்பட்டு பரிகத் தொகை அவர்களுக்கு நேரடியாக வழங்கப்படுவதாக தெரிவித்தார் ஐம்மு கஷ்மீரில் வைஷ்ணவா தேவி கோயிலில் அடுத்த ஆண்டு செட்டம்பருக்குள் பேரிடர் மீட்புப் அமைக்கப்படும் என்று இக்கோயிலின் தலைமை செயல் அதிகாரி திரு சிம்ரன்தீப் சிங் படை தெரிவித்துள்ளார் இதற்காக கோயில் ஊழியர்களுக்கு பஞ்சாபில் உள்ள தேசிய பேரிடர் மீட்பு படை தலைமையகத்தில் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

இந்திய மக்களின் உரிமைகள் குறித்து வெளிநாட்டு நிறுவனம் அல்லது அரசு தலையிடமுடியாது என்று சர்வதேச மத கதந்திரம் தொடர்பான அமெரிக்காவின் அறிக்கையை இந்தியா நிராகரித்துள்ளது இந்தியா மத சார்பின்மை மற்றும் பன்முகத் தன்மை கொண்ட பெரிய ஜனநாயக நாடாக திகழ்வதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரவீஷ்குமார் தெரிவித்தாா் சர்வதேச மத கதந்திரம் குறித்து அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிக்கை குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் சிறபான்மயினர் உட்பட அனைத்து குடிமக்களுக்கும் அடிப்படை உரிமைகளை இந்திய அரசியல் சட்டம் வழங்கியுள்ளது என்று தெரிவித்தாா் இந்தியாவில் மத சுதந்திர பாதுகாப்புக்கு அரசியல் சுட்டம் உரிய அதிகாரம் அளிப்பதாகவும் ஜனநாயக அரசு அதை பாதுகாப்பதாகவும் தெரிவித்தார் இந்திய மத குதந்திரத்தை சந்தேகிக்கும் வகையிலான அமெரிக்க அறிக்கை அர்த்தமற்றது என்று பிஜேபி தலைவர் திரு ஷாநவாஸ் உசேன் கூறியுள்ளார் கார்கில் போரின்போது அதிக உயரமான மலைப் பகுதியில் பளட வீரர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளை நினைவுகூறும் நிகழ்ச்சி குவாலியர் விமானப்படை தளத்தில் இன்று நடைபெறுகிறது விமானப்படை தலைமை தளபதி திரு பி எஸ் தனோவா நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிறார் கார்கில் போரின்போது பணியாற்றிய முன்னால் வீரர்கள் மற்றும் விமானப்படை வீரர்கள் நிகழ்ச்சியில் கலந்த கொள்கின்றனர் இதில் விமானப்படை வீரர்களின் சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெறவுள்ளதாக எமது சுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் இமாச்சல பிரதேச முதலமைச்சர் திரு ஜெய்ராம் தாக்கூர் நான்குநாள் பயணமாக ஐக்கிய அரபு எமிரேட் நாட்டுக்கு செல்கிறார் அவருடன் தொழில்துறை அமைச்சர் திரு பிக்ரம் சிவ் மற்றம் உயர் அதிகாரிகள்கொண்ட குழுவினரும் செல்கின்றனர் இமாச்சல பிரதேசத்திற்கு முதலீடுகளை கொண்டு வருவதற்காக இந்த குழுவினர் அங்கு செல்கின்றனர் தபாயில் நாளை நடைபெறும் முதலீட்டாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் திரு ஜெய்ராம் தாக்கூர் கலந்தகொண்டு அம்மாநில தொழில் திட்டங்கள் குறித்து பேசுகிறார் துருக்கியில் இஸ்தான்புல் நகர மேயர் தேர்தலில் அந்நாட்டு எதிர்க்கட்சியாள குடியரசு மக்கள் கட்சி வேட்பாளர் திரு எக்ரம் இமாமோக்லு வெற்றி பெற்றுள்ளார்

ஆளும் நீதி மற்றும் வளர்ச்சி கட்சியின் வேட்பாளரும் முன்னாள் பிரதமருமான திரு பினாலி எவ்டிரிம் தோல்வியுற்றது அந்நாட்டு அதிபருக்கு நெருக்கடியை கொடுத்துள்ளது வெற்றிபெற்ற திரு இமாமோக்லு கூறுகையில் இந்த வெற்றி இஸ்தான்புல் நகருக்கும் நாட்டிற்கும் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்துள்ளது என்றார்

மறு தேர்தல் நடத்தப்பட்டதில் அவர் கூடுதல் வாக்குகள் பெற்று வெற்றிபெற்றிருக்கிறார் இவங்கையில் அதிபருக்குரிய அதிகாரத்தை குறைக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட அரசியல் சட்டத்திருத்தத்தை ரத்து செய்யவேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் திரு மைத்ரி பால சிறிசேனா கூறியுள்ளா்

எத்தியோப்பியாவில் ரானுவப் புரட்சி செய்ய முயன்ற ரானுவத் தளபதி சுட்டுக்கொல்லப்பட்டதாக அந்நாட்டு பிரதமர் திரு அபி அகமத் தெரிவித்துள்ளாா் அந்நாட்டு தொலைக்காட்சியில் அவர் நேற்று உரையாற்றியபோது வடக்கு மாகாண தலைநகர் அடிஸ் அபாபாவில் கவர்னர் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றபோது ரானுவத்தினர் திவர் தாக்குதல் நடத்தினர் என்று தெரிவித்தார் ரானுவத்தினரின் இந்த திடர் தாக்குதலில் மாகாண கவர்னர் மற்றும் அவரது ஆலோசகர் சுட்டுக்கொல்லப்பட்டதாகவும் இதையடுத்து ரானுவ புரட்சிக்கு முயன்ற தளபதியை தமது பாதுகாப்பு வீரர் சுட்டுக்கொன்றதாகவும் திரு அபி அகமத் தெரிவித்துள்ளார்

அப்போது பந்து ரஹ்மத் ஷர் காலில் படவே எல் பி டபுள்யு கேட்டு கோஹ்லி குரல் எழுப்பினார் அம்பையர் அலீம் தார் அதற்கு மறுப்பு தெரிவித்த பின்பும் கோஹ்லி தொடர்ந்து குரல் எழுப்பியதால் ஐசிசி கிரிக்கெட் வாரியம் அவருக்கு அபராதம் விதித்தது

லண்டன் லாட்ஸ் எமதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் பேட்டிங்கை தேர்வு செய்தது

ஜப்பாளின் ஹிரோஷிமாவில் நேற்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் இந்தியா மூன்றுக்கு ஒன்று என்ற கோல்கணக்கில ஐப்பானை வென்றது